தேசிய தௌஹீத் ஜமாத் என்னும் உள்ளுர் மதக் குழுவினர் இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் இருப்பதாக இலங்கை அரசு கூறி உள்ளது இலங்கை அரசின் செய்தி தொடர்பாளரும் கேபினட் அமைச்சருமான திரு ரஜிதா சேனரத்னே இன்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிறு அளவிலான உள்ளுர் குழு ஒன்று இந்த அளவிற்கு பெரிய தற்கொலை தாக்குதல் ஒன்றை தானாகவே நடத்தி இருக்க முடியாது என்பதால் இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள வெளிநாட்டு ஆதரவு குறித்து புலனாய்வு நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் இத்தகைய தாக்குதலுக்கு வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச புலனாய்வு அமைப்புகளிடம் இருந்து ஏற்கனவே தகவல் கிடைத்த போதிலும் அதை தவிர்க்க முடியாமல் போனது குறித்து தாங்கள் வருந்துவதாக திரு சேனரத்னே குறிப்பிட்டார்

இதற்கிடையே கொழும்பு பண்டாரநாயகே சர்வதேச விமானநிலையத்தின் புறப்பாட்டுப் பகுதியில் நேற்று மாலை வெடிகுண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்து செயலிழக்கச் செய்த நிலையில் இன்று கொழும்பில் மற்றொரு இடத்தில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்துள்ளது

இன்று நள்ளிரவு முதல் இலங்கையில் அவசரநிலை பிரகடனப் படுத்தப்படும் என்றும் இலங்கை அதிபர் அலுவலகம் அறிவித்துள்ளது பூமி தினம் இயற்கை வளங்களின் பாதுகாப்புடன் கூடிய நீடித்த வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்த அரசு உறுதிப்பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் பூமி தினத்தை ஒட்டி இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தன்மைகளை பன்னெடுங் காலமாக தன்னகத்தே கொண்டுள்ள பூமி தாய்க்கு தலை வணங்குவோம் என்றும் பூமித்தாயின் நலன்களை பாதுகாக்கும் கடமைப் பற்றை மறு உறுதி செய்து கொள்வோம் என்றும் கூறி உள்ளார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நாட்டின் வலியுறுத்துவதற்கான தருணமே பூமி தினம் என்றும் பிரதமர் கூறி உள்ளார் மோடி ராகுல் தீவிரவாதத்தை எதிர்க்க தமது அரசு தான் துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இதன் காரணமாகவே தீவிரவாதம் தற்போது ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று மகாராஷ்டிர மாநிலம் நந்தூர்பாரில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் பதவிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை திருத்தும் என எதிர்கட்சிகள் வதந்தி பரப்புகின்ற போதிலும் அண்ணல் அம்பேத்கார் கொடுத்த இடஒதுக்கீட்டை மோடி இருக்கும் வரை யாரும் தொட முடியாது என்றார் பழங்குடியினர் தங்களின் பாரம்பரிய பகுதியில் இருந்து வெளியேற்றப் படாமல் இருப்பதை தமது அரசு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் ஜோத்பூர் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று உத்தரபிரதேச மாநிலம் அமைதி மற்றும் ரேபரேலி பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் இதற்கிடையே அமேதி தொகுதியில் திரு ராகுல்காந்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளதாக இன்று அத்தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்துள்ளார் திரு ராகுல்காந்தியின் வேட்புமனுவில் அவரது குடியுரிமை மற்றும் கல்வித் தகுதி குறித்து தவறான தகவல்கள் தரப்பட்டுள்ளதாக சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் உட்பட நால்வர் எழுப்பிய ஆட்சேபணைகள் நிராகரிக்கப்பட்டன ராகுல்காந்தி ரஃபேல் பேர வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கூறியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து தாம் வெளியிட்ட கருத்துகளுக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வருத்தம் தெரிவித்து நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் உச்சக்கட்டத்தில் தாம் வெளியிட்ட கருத்துக்களை எதிராளிகள் தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக அவர் அந்த மனுவில் கூறி உள்ளார் திரு ராகுல்காந்தி மீது கிரிமினல் அவதூறு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனக் கோரி பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே திரு ராகுல்காந்தியிடம் விளக்கம் கோரி இருந்தது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெற உள்ளது

இந்நான்கு தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அஇஅதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாக உள்ளது

இதன்படி அரவக்குறிச்சியில் திரு சாகுல்ஹமீது சூலூரில் திரு சுகுமார் ஒட்டப்பிடாரத்தில் திரு சுந்தர்ராஜன் திருப்பரங்குன்றத்தில் திரு மகேந்திரன் ஆகியோர் அமமுக வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்தில் சீல் இடப்படாத ஆவணங்கள் அறைக்குள் பெண் தாசில்தார் ஒருவர் சென்றது குறித்து கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலாஜி நேரடி விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்

இந்த மனுவிற்கு தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் முன்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் ஆலோசனை பெற சட்டத்தில் வகை செய்யப்படவில்லை என்று மனுதாரர் தமது மனுவில் குற்றம் சாட்டி உள்ளார் தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசிப்பது அரசின் கொள்கை முடிவுடன் சம்பந்தப்பட்டது என்று தமிழக அரசுத் தரப்பில் இன்று நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது

இவர்களில் ஒருவர் மீது ஏற்கனவே திருக்கனூர் காவல் நிலையத்தில் கொடுத்துள்ள புகாரை திரும்பப் பெற தாம் மறுத்து விட்டதைத் தொடர்ந்து இவர்கள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக சம்பந்தப்பட்ட பெண் புகார் கொடுத்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இளைஞ் புதுவையில் இன்று கடலூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஆற்றில் குதித்து தன்னை கொல்ல வந்த கும்பலிடம் இருந்து உயிர் தப்பினார் கொல்ல வந்த கும்பல் செய்வதறியாது திகைத்து நின்ற நிலையில் பொது மக்களும் அவர்களை பிடிக்க கூடி விட்டதால் கும்பலைச் சேர்ந்த ஐவரும் மோட்டார் சைக்கிள்களில் தப்பி ஓடி விட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன உயிர் தப்பிய இளைஞர் மோசமாக காயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அந்த நபர் ஏற்கனவே கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் உள்ளவர் என்றும் இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிய போது இந்த கொலை முயற்சி நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது

சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் இடத்தில் உள்ளது வானிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது